நாட்டின் ஒவ்வொருமாவட்டத்திலும் மருத்துவமனையுடன் இணைந்தமருத்துவக் கல்லூரியைதொடங்க மத்தியஅரசுதிட்டமிட்டுள்ளதுஎனபிரதமா் திருநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கொல்லப்பட்டா்

ஆசியவிளையாட்டுப் போட்டகளில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டுவெண்கலப்பதக்கங்களைகைப்பற்றியது இனிவிரிவானசெய்திகள் உள்ளஒவ்வொருமாவட்டத்திலும் நாட்டில் மருத்துவமனையுடன் இணைந்தமருத்துவக் கல்லூரியை அமைக்கமத்திய அரசுவிரும்புவதாகபிரதமர் திருநரேந்திரமோடி கூறியுள்ளார்

கடந்தசில ஆண்டுகளாகமக்களின் நல்வாழ்வு மற்றும் மருத்துவசிகிச்சைக்காகபல்வேறுதிட்டங்களைமத்தியஅரசுஅறிமுகப்படுத்திஉள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் ஊரகப் பகுதிகளில் குகாதாரத் துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் என்றுஅவர் தெரிவித்தார் குறைந்தவிலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் மலிவு விலைமருந்தகங்களைஅரசுதொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாககாந்திநகர் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அறக்கட்டளைகூட்டத்திலும் பிரதமர் கலந்துகொண்டார் இந்தகூட்டத்தில் பிஜேபி தலைவர் திருஅமித்ஷா கட்சியின் முத்த தலைவர் திருஎல் கேஅத்வானிஆகியோரும் பங்கேற்றனர் யாருக்குவாக்களித்தோம் தேர்தலில் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் க்படிய மின்னணவாக்குப்பதிவு எந்திரங்களைமுழுமையாகபயன்படுத்ததேர்தல் ஆணையம் தயாராகஉள்ளதுஎன்றுதலைமைதேர்தல் ஆணையர் திரு ஒ பிராவத் கூறியுள்ளார்

எஞ்சியஎந்திரங்கள் நவம்பர் மாதத்திற்குள் கிடைத்துவிடும் என்றுஅவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் எந்தநேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என்றநிலையில் ஒரேநேரத்தில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்ததற்போதுவாய்ப்பு இல்லைஎன்றுஅவர் தெரிவித்தார் ஒரேசமயத்தில் தேர்தல்களைநடத்துவதற்குசட்டப்பூர்வமானவிதிமுறைகள் வகுக்கப்படவேண்டுமென்றுஅவர் குறிப்பிட்டார் குற்றவழக்குகளில் தண்டனைபெற்றவர்களைதேர்தலில் போட்டியிடஅனுமதிக்கக்கூடாதுஎன்பதுதேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடுஎன்றுதிரு ஒ பிராவத் தெரிவித்தாா் சத்தீஷ்கட் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் முக்கியதீவிரவாதிஒருவர் நேற்றுசரணடைந்துள்ளார்

மத்தியஅரசின் முத்ராதிட்டத்தைசெயல்படுத்துவதில் மகாராஷ்டராமாநிலம் பெரியஅளவில் வெற்றிபெற்றுள்ளது

இதனால் மாநிலத்தில் வேலைவாய்ப்பும் பெருகியுள்ளது

திருச்சிமாவட்டம் முக்கொம்பு மேலனையில் மதகுகளில் உடைப்பு ஏற்பட்டபகுதிகளைமுதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமி இன்றுநேரில் ஆய்வு செய்தாா்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் திமிழ்நாட்டிலிருந்துகேரளாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளநிவாரணபொருட்களின் விவரங்களையும் தெரிவித்தாா்

கைரேகை கருவிழிப் படலம் ஆகியவற்றின் மூலம் அடையாளம் தனிநபர் காணம் வழக்கமானநடைமுறைக்கு இது வலுசோ்க்கும் என்றுதனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரிதிருஅஜய் பூஷன் பாண்டேஅகில இந்தியவானொலிக்கு இன்றுஅளித்தபேட்டியில் கூறியுள்ளார்

பல்வேறு இடங்களில் போட்டியிடுவதற்குஎதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவேட்பாளர்களை ஆளும் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தடுத்ததாகக் கூறிமார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் பிஜேபிஆகியகட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மனுதாக்கல் செய்திருந்தனர் இந்தமனுக்களைவிசாரித்தஉச்சநீதிமன்றம் இந்தஉத்தரவைபிறப்பித்துள்ளது அகில இந்தியவானொலி மூலம் நாட்டுமக்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோடிகலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சிவரும் ஞாயிற்றுக்கிழமைஒலிபரப்பாகிறது

பிரதமரின் இந்தஉரையாடல் நிகழ்ச்சி யு டியூப் யிலும் ஒளிபரப்பாகும்

அனந்தநாக் மாவட்டம் கடோல் வய்யிலு கோக்நாக் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் நடத்தியதேடுதல் வேட்டையின்போது இந்ததுப்பாக்கிசண்டைநடைபெற்றது முன்னெச்சரிக்கைநடவடிக்கையாக இப்பகுதியில் இணையம் உள்ளிட்டதொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன

படகுப்போட்டியில் இந்திய குழு தங்கப்பதக்கத்தைவென்றது மற்றொருதனிநபர் படகுப் போட்டியில் துஷ்யந்த் வெண்கலப்பதக்கம் வென்றார்